மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி புதுதில்லியில் நாளை நடைபெற உள்ளது

பரிமாற்றத்தில் இந்தியா இலங்கை இடையேயான ஒத்துழைப்பை மேலம் பலப்படுத்த இருநாடுகளும் முடிவு செய்துள்ளன

கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜூ தெரிவித்துள்ளார்

கிரிக்கெட் போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் பொதுத் தேர்வு தொடர்பான அச்சத்தைக் களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களிடையே கலந்துரையாடும் நிகழ்ச்சி நாளை புதுதில்லியில் உள்ள தல்கோத்ரா அரங்கில் நடைபெறவுள்ளது

தேர்வுகள் குறித்த அழுத்தத்திலிருந்து விடுபடுவது குறித்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பிரதமர் நேரடியாக பதிலளிக்கவுள்ளார் இந்த நிகழ்ச்சி குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலியின் மாநில செய்திப் பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு பத்திரிகையாளர் வெங்கடேஷ் பங்கேற்றுள்ள இந்த நிகழ்ச்சி இன்று காலை பத்து மணிக்கு சென்னை அலைவரிசை ஒன்றில் ஒலிபரப்பாகவுள்ளது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நாடு முழுவதும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமைத் தொடங்கி வைத்தார்

தொலைதூர பகுதிகள் மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க ஏதுவாக ஆயிரம் நடமாடும் குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது திருவாரூர் செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்

காலை ஏழு மணிக்கு உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் மன்னார்குடி பேருந்து நிலையத்தில் போலியோ கொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார் இந்த முகாம்கள் அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப க்காதா நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் அங்கள்வாடி மையங்கள் பள்ளிகள் புகைவண்ட நிலையங்கள்

நாகை மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர்

இந்தியாவை ஐந்து வட்சும் கோடி டாவர் பொருளாதாரம் கொண்ட நாடாக மாற்றுவதற்கு இறக்குமதியைக் குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என மத்திய குறு சிறு நடுத்தர தொழில் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இந்தூரில் நடைபெற்ற சர்வதேச மாநாடு ஒன்றில் பேசிய அவர் நம்நாட்டில் ஏராளமான வளங்களும் உற்பத்தித் திறனும் இருப்பதாகக் கூறினார் இதபோன்ற இலக்குகளை அடைவதற்கு

நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலக நிர்வாகக்குழுவின் தலைவராக பிரதமரின் முன்னாள் முதன்மைச் செயலாளர் திரு நிருபேந்திர மிஸ்ராவும் துணைத் தலைவராக பிரஸார் பாரதியின் தலைவர் திரு ஏ சூர்யபிரகாஷும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் தவிர இந்திய கலாச்சார ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைவர் திரு வினய் சகஸ்ரபுத்தே கல்வியாளர் திரு கபில்கபூர் உள்ளிட்ட ஆறுபேர் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத் துறை தெரிவித்துள்ளது இந்தியப் பெருங்கடல் பிராந்தியத்தில் கடலோரப் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு புலனாய்வுத் தகவல்களை பகிர்ந்து கொள்வதிலும் இந்தியா இலங்கை இடையேயான ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்த இருநாடுகளும் முடிவு செய்துள்ளன தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கொழும்புவில் நேற்று இலங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே வை சந்தித்து பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தேசிய பாதுகாப்பு புலனாய்வு தகவல் பரிமாற்றம் கடலோரப் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களில் இருதப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்துவதுடன் பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாகத் தெரிவித்துள்ளார் பின்னர் இலங்கை அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இருநாட்டு ராணுவம் இடையேயான ஒத்துழைப்பு கடலோர பாதுகாப்பை அதிகரிப்பதுடன் இருநாட்டு கடலோரக் காவல் படைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தப் பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளை பார்வையாளர்களாக சேர்த்துக் கொள்வதன் அவசியம் குறித்து திரு அஜித் தோவல் சுட்டிக்காட்டியதாகவும் இலங்கை அரசு தெரிவித்துள்ளது மாணவர்கள் தாங்கள் ஆற்ற வேண்டிய சமூக கடமைகள் குறித்து சிந்திக்க வேண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதி என தலை திரு எஸ் ஏ போப்டே கேட்டுக் கொண்டுள்ளார் நாக்பூர் பல்லைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் பல்கலைக்கழகங்கள் கல்வியை வழங்குவதோடு மட்டுமன்றி மாணவர்கள் பயணிக்க வேண்டிய திசையைக் காட்டுவதாகக் கூறினார் மேலும் கல்வி வழியாக மாணவர்களிடையே ஒழுக்கமும் வளர வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் பல்கலைக்கழகங்களை முறையாகப் பயன்படுத்தி நாட்டின் சிறந்த குடிமகனாக செயல்பட வேண்டிய பொறுப்பு மாணவர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

முன்பு கடன் சுமையில் இருந்த கூட்டுறவு சங்கங்கள் தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் சிற்பான்மையினர் நலன் பாதிக்கப்படாத வகையில் மாநில அரசின் செயல்பாடுகள் இருக்கும் என செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள சாலைப் பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய மக்கள் தொகை பதிவேடு குறித்து சுட்டப்பேரவையில் முதலமைச்சர் விளக்கமளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த பதிவேட்டால் தமிழகத்தில் உள்ள எந்தவொரு சிறுபான்மை இனத்தவரும் பாதிக்கப்படாத வகையில் மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலையும் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களிலும் விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு இரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தத் தேர்தல்களை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்றார் தமிழகத்தில் திமுக கூட்டணி பலமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதில் தெற்கு ரயில்வே சிறப்பாக செயல்பட்டு வருவதாக ரயில்வே வாரிய உறுப்பினர் திரு ராஜேஷ் அகர்வால் பாராட்டு தெரிவித்துள்ளார் சென்னையில் ரயில்வே நேற்று தெற்கு பொது மேலாளர் திரு ஜான் தாமஸ் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர் ரயில் பெட்டி பராமரிப்பிலும் தெற்கு ரயில்வே சிறப்பாக செயல்படுவதாகக் கூறியுள்ளார் இருவரிச்செய்திகள் பிரான்ஸ் அரசின் ஒய்வூதிய சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் தலைநகர் பாரீஸில் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் ஆரோக்கிய இந்தியா மிதிவண்டி தினத்தையொட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணியை அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் ராமேஸ்வரத்திலிருந்து கோயம்பத்துருக்கு இன்று காலை மணி எட்டு நாற்பதுக்கு புறப்பட வேண்டிய் சிறப்பு ரயில் காலை பத்தரை மணிக்குப் புறப்படும் என தெற்கு ரயில்வேயின் மதுரை கோட்டம் அறிவிததுள்ளது விளையாட்டுச்செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் இன்று நடைபெறுகிறது இந்தப் போட்டி பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது மத்திய இந்திய வில்வித்தை சங்கத்தின் தலைவராக அமைச்சர் திரு அர்ஜூன் முண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்